முப்படைகளின் சாா்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

உலக அளவில் இந்தியாவில்தான் இந்த நோய் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்ற மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகளுடனான மோதலின்போது பாதுகாப்புப் படை வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

புதுதில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவு சின்னத்தின் மீது விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது

விமானப்படையின் போர் விமானங்கள் கஷ்மீரிலிருந்து திருவனந்தபுரம் வரை அணி வகுத்து சென்றன சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஓமந்துரார் மருத்துவமனையில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன

பாதுகாப்புப் படைகளின் இந்த நடவடிக்கைகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நன்றி தெரிவித்துள்ளார்

உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷாவும் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நாடு தலைவணங்குவதாக கூறியுள்ளார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நரேந்திரமோடி தலைமையிவான மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் இவர்களை கௌரவிக்கும் வகையில் பாதுகாப்புப் படையினர் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது பாராட்டத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை தாண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உலக அளவில் இந்தியாவில்தான் இந்த நோய் தொற்றினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முக கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற அரசின் அறிவுரைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று வலியுறுத்தினார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக எழுந்துள்ள சூழ்நிலையை மீறி மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சா் திரு சதானந்த கவுடா கூறியுள்ளாா்

இந்த மருந்தகங்களுக்கு தடையின்றி மருந்து மாத்திரைகளை விநிபோகம் செய்வதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு சதானந்த கவுடா கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையின்போது பாதுகாப்புப்படை வீரர்கள் ஐந்து பேர் உயிழந்தனர் உயிரிழந்த வீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளாா் பாதுகாப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத்சிங்கும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின்போது இவர்கள் தங்களது இன்னுயிரையும் தியாகம் செய்திருப்பதாகக் கூறியுள்ளார் இதனை நாடு ஒருபோதும் மறவாது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் இந்த சண்டையின்போது இரண்டு தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கா் ஈ தொய்பாவின் ஹைதரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கஷ்மீர் ஐ ஐி திரு விஜயகுமார் கூறியுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி நிதித் துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து புதுதில்லியில் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார்

பாதிப்பிலிருந்து தொழில் நிறுவனங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தம் விரிவாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்வது போன்றவை குறித்தும் பிரதமர் விரிவாக விவாதித்தார் மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிா்மலா சீதாராமன் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனா்

இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார்

இதற்கிடையே மேற்கவங்க அரசு இந்த நோய் தொற்றுப் பணியில் முன்னணியில் உள்ளவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டத்தை அறிவித்துள்ளது பத்திரிகையாளர்களுக்கும் இது பொருந்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜி கூறியுள்ளார்

இதபோன்று மேலும் பல சிறப்பு ரயில்கள் மூலம் பிற மாநிலங்களில் தங்கியுள்ள உத்திரபிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை அழைத்துவர திட்டமிடப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி

மத்திய உள்துறை அமைச்சள் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் ஜனநாயகத்தின் நான்காவது துணாள பத்திரிகையை மேலும் வலுப்படுத்த பத்திரிகையாளர்கள் ஒய்வின்றி உழைத்து வருவதாகக் குறிப்பிட்டுள்ளார்

தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் விடுத்துள்ள செய்தியில் மக்களுக்கு தகவல்களை அனுப்புவதிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் பத்திரிகை முக்கிய பங்காற்றி வருவதாகக் கூறியுள்ளார் இந்தியாவில் பத்திரிகைகள் முழு கதந்திரத்துடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சா் குறிப்பிட்டுள்ளார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய நெறிமுறைகளை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் வெளியிட்டுள்ளது